எடப்பாடி கே

செலவில் உலக தர உயர் தொழில்நுட்ப திறன்மிகு மையத்தை காணொலி மூலம் துவக்கிவைத்துள்ளார்

திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தாமிரபரணி மகா புஷ்கரணி விழாவை ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோஹித் இன்று துவக்கிவைத்தார்

எடப்பாடி கே

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறையின் திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மையம் பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கருக்கு சிறந்த தொழில் நுட்ப பயிற்சிகள் வழங்க வகை செய்கிறது மேலும் காஞ்சிபுரம் விழுப்புரம் அண்ணா பல்கலைகழக பொறியியல் கல்லூரிகள் வேலூர் தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி தரமணி மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி ஆவடி முருகப்பா பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப திறன் வளர்ச்சி மையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதன்மூலம் பொறியியல் மாணாக்கருக்கு வேலை வாய்ப்பு பெருகுவதோடு வடிவடைப்பு தானியங்கி ரோபோட்டிக்ஸ் போன்ற உயர் பயிற்சிகள் அண்ணா பல்கலைகழகத்தை மையமாக கொண்டு இப்பல்கலைகழக மாணாக்கருக்கு வழங்கப்படும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப சீமன்ஸ் நிறுவனமும் டிசைன் டெக் நிறுவனமும் நேரடியான உயர் திறன் பயிற்சிகளை வழங்க இருப்பதால் மாணாக்கருக்கு உள்நாடு வெளிநாடுகளில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் தகுதிமிகு வேலைவாய்ப்புகளை பெற முடியும் என்று அரசு தெரிவித்துள்ளது

இந்த வெர்மிகுலைட் வனம் வேளாண்மை தோட்டக்கலை துறைகளில் இயற்கை உரங்கள் தயாரிக்கவும் ஈரப்பதத்தை தக்கவைக்கவும் கட்டுமான துறையில் மேற்கூரை வெப்பந்தாங்கியாகவும் பயன்படுத்தப்படும்

இதன்மூலம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் மாநிலம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் பணிகள் கணிணி மயமாகும்

இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு

அன்பழகன் திரு

பர் கபில் திரு

வீரமணி திரு

காமராஜ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கருப்பணன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்ஸ்வர்த்தனிடம் நேரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் கீழ் வழங்க வேண்டிய நிதி மற்றும் அனுமதி தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வழங்கியுள்ளார்

வீரமணி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

சுஷ்மா சுவராஜ் தஜிகிஸ்தான் துஷான்பேயில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று பங்கேற்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் சர்வதேச பிராந்திய பிரச்சனைகளில் ஷாங்காய் உறுப்பு நாடுகளின் நிலைப்பாடுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது இந்தியா சென்ற ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழுமையான உறுப்பு நாடாகிய நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்தும் பெறுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பின் அரசு தலைவர்கள் குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள திருமதி சுஷ்மா சுவராஜ் உறுப்பு நாடுகளான அப்கானிஸ்தான் பெலாரஸ் ஈரான் மங்கோலியா நாட்டு தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார் ஷாங்காய் அமைப்பின் தலைமை பொறுப்பை கிர்கிஸ்தான் ஏற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது

பிரான்ஸ் நாட்டிற்கு அரசுமுறைப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஃபிளாரன்ஸ் பார்லியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

கூட்டு ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் தளவாட உற்பத்தி குறித்தும் இருதலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ர

பேல் போர் விமான கொள்முதல் முன்னேற்றம் குறித்தும் இருவரும் விவாதிப்பர் என தெரிகிறது

இந்தியா வெளிநாடுகளில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இதில் அடங்கும் இருப்பினும் ஊடகங்களின் கவனத்தை திசை திருப்பவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு கார்த்தி சிதம்பரம் குறை கூறியுள்ளார்

பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார்

செம்மலை திண்டுக்கல்லில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவின் ஆய்வுக்கூட்டம் இதன் தலைவர் செம்மலை தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அரசு முன்னதாக இக்குழுவினர் திண்டுக்கல் வெளிநோயாளிகள் பிரிவு மற்றும் மருந்தகங்களை பார்வையிட்டு சுகாதார வசதிகள் குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தனர்

பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அவர்களை அங்கீகரித்து அவர்தம் தனித்திறமைகளை போற்றும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது

திருவள்ளுர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிப்போம் கரு பாலினம் கண்டறிவதை தடுப்போம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஷ்வரி ரவிக்குமார் தலைமையில் பள்ளி மாணாக்கர் உறுதி மொழி ஏற்றனர் திருச்சி புள்ளம்பாடியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி கள விழிப்புணர்வு அலுவலகம் சார்பில் பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் சிறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

உலக பார்வை தினம் நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உலக பார்வை தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் உஷா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மனித சங்கிலியை மாவட்ட சார் ஆட்சியர் திரு கிரந்தி குமார் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கண் சிகிச்சை தொடர்பாக விரிவான விளக்கமளிக்கப்பட்டது

நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வன உயிரின வார விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்